சுயசார்பு இந்தியா இயக்கம் நாட்டிலுள்ளஏழை

என்றுமத்தியஅமைச்சர் திருரவிசங்கர் பிரசாத் எச்சரிக்கைவிடுத்துள்ளார்

இந்தபேச்சுவார்த்தைகளின்போது இந்தியாதனதுஉரிமைகளைவிட்டுக்கொடுக்கவில்லைஎன்றும் ராஜ்நாத் சிங் தெளிவுப்படுத்தினார் பேச்சுவார்தையின்போதுஏற்பட்டஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியா சீனா இணைந்துசெயல்பட்டுஒவ்வொருகட்டமாகபடைகளைதிரும்பபெறவேண்டும் என்றும் முடவு செய்யப்பட்டுள்ளதாகஅவர் மேலும் தெரிவித்தார் லடாக் எல்லைப் பகுதியில் ஏற்பட்டபதற்றத்தைஅடுத்து இந்தியாசீனாவுடன் கடந்தசெப்டம்பர் மாதம் ராஜ்ஜீய தொடர்ந்தராணுவம் மூலமாகவும் உறவு மூலமாகவம் முதல் பேச்சுநடத்திநடத்திவந்ததாகதெரிவித்தஅவர் எல்லைப்பகுதிகளில் அமைதியையும் சகஐநிலையும் நிலைநாட்டுவதே இந்தியாவின் நோக்கம் என்றுகுறிப்பிட்டார்

பிஜேபியின் முன்னோடதலைவரானபண்ட்ட்ட் தீன்தயாள் உபாத்யாயாவின் நினைவுநாளையொட்டிபிஜேபிநாடாளுமன்றஉறுப்பினர்களிடையேபேசியபிரதமர் கட்டமைப்பு துறையில் தற்போதுஏற்பட்டுவரும் முன்னேற்றங்கள் மக்களின் வாழ்க்கையைவளமாக்கும் என்றுதெரிவித்தாா் பிஜேபியின் சித்தாந்தம் நாட்டைமுன் எடுத்துசெல்வதைநோக்கமாககொண்டுள்ளதுஎன்றதெரிவித்தபிரதமர் இந்தியாவின் அந்தஸ்து உலகஅளவில் உயர்ந்துவருவதாககுறிப்பிட்டார் இது குறித்துஒவ்வொரு இந்தியகுடிமகனும் பெருமைப்படவேண்டும் என்றுஅவர் கூறினார் பண்வட் தீன்தயாள் உபாத்தியாயாவின் கோட்பாடுகள் இன்றையகாலகட்டத்திற்கும் பொருந்துவதாகவும் ஊக்கமளிப்பதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்தார்

தவறானசெய்திகளைபரப்பிவன்முறையைதாண்டும் தளங்கள் சமூக வளை மீதுகடுமையானநடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றுமத்தியமின்னணுமற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறைஅமைச்சர் திருரவிசங்கர் பிரசாத் எச்சரிக்கைவிடுத்துள்ளார் இதுகுறித்துமாநிலங்களவையில் கேள்விஒன்றுக்குபதிலளித்தஅவர் சமூக வளைதளங்கள் நாட்டின் சுட்டதிட்டங்களுக்குஉட்பட்டுசெயவ்படவேண்டும் என்றும் அதைமீறுவோர் மீதுநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுஅவர் தெரிவித்தார்

இந்தவளைதளங்கள் வர்த்தகரீதியாகசெயல்பட்டுபணம் ஈட்டலாம் இவைகள் இந்திய அரசியலைப்பு ஆனால் சுட்டத்திற்குஎதிராகசெயல்படுவதைஅனுமதிக்கமுடியாதுஎன்றுஅவர் திட்டவட்டமாகதெரிவித்தாா்

இந்தஊடகங்கள் ஒவ்வொருநாட்டிற்கும் மாறுபட்டஅளவுகோள்களைவைத்திருப்பதாககுறிப்பிட்டஅமைச்சர் குடியரசுதினத்தன்றுதில்லிசெங்கொட்டையில் ஏற்பட்டவன்முறைசம்பவங்கள் குறித்துவெறப்பு மற்றும் அவதுாறுசெய்திகளைபரப்பியஉடைகங்கள் அமெரிக்கநாடாளுமன்றகட்டடத்தின் மீதுநடத்தப்பட்டவன்முறைசம்பவங்களை மூடிமறைத்ததாககுற்றம் சாட்டினார்

இந்தியா இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் என்றுமத்தியஅரசுசெய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

கொப்பரைத் தேங்காய்க்கானகொள்முதல் விலையைமேலும் உயர்த்தமத்திய அரசைவலியுறுத்தவுள்ளதாக அஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருளடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் திருப்பூர் மாவட்டத்திற்குஉட்பட்ட பல்வேறுபகுதிகளில் நேற்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார்

காங்கேயம் காளைக்குபெருமைசேர்க்கும் வகையில் வெண்கலச் சிலைஒன்றுஅமைக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் ஈரோடுமாவட்டத்தில் காங்கேயம் காளைகள் பாதகாப்பிற்காக இரண்டரைகோடி ருபாய் செலவில் ஆராய்ச்சிநிலையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

பல்வேறுஅரசியல் கட்சிதலைவர்களும் வாக்குபதிவிற்குகூடுதல் நேரம் ஒதுக்கப்படவேண்டும் என்றுகேட்டுக்கொண்டதாகஅவர் கேட்டுக்கொண்டார் தேர்தல் தேதிஅறிவிப்புக்குபின்னர் இது குறித்துமுழுவிவரம் வெளியிடப்படும் என்றுஅவர் கூறினார்

வாக்குப் பதிவு முடிந்துஒன்றுஅல்லது இரண்டுநாட்களுக்குள் வாக்குகள் எண்ணப்படவேண்டும் என்றஅரசியல் கட்சிகளின் கோரிக்கைகுறித்துதெரிவித்தஅவர் இது மற்றமாநிலங்களின் தேர்தல் முடிவுகளைபாதிக்கும் என்பதால் இது சாத்தியம் இல்லைஎன்றுதெரிவித்தார் தேர்தலின்போதுபணம் மற்றும் பரிசுபொருள் விநியோகத்தைதடுக்கதேர்தல் கடுமையானநடவடிக்கைகளைஎடுக்கும் என்றுஅவர் எச்சரித்தார்

தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் துணைநிலைரானுவப்படையினரைஈடுபடுத்துவதுதொடர்பாகதேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்படும் மத்திய ஆயுத காவல்படையின் ஒருங்கிணைப்புஅதினரியேமுடிவு செய்வார் என்றுஅவர் தெரிவித்தார் இதுவரைமாநிலஅரசுதான் துணைநிலைரானுவப்படையினரைபணிஅமர்த்திவந்தது

கிராமப்புறங்களில் அடிப்படைவசதிகளைமேம்படுத்துவதற்கும் விவசாயிகள் நலனுக்கும் உதவிடும் வகையில் பல்வேறுஅம்சங்கள் இந்தபட்ஜெட்டில் இடம் பெற்றுள்ளதாகதின்டுக்கல் காந்திகிராம் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் திரு ராமசாமிஎமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்